குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பிரான்ஸ் அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர்

அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது

செகண்ட்ஸ் ரஷ்யாவில் நடைபெற்ற உலக கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் கோப்பையை வென்றது

இதன் மூலம் பிரான்சுக்கு முதல் கோல் கிடைத்தது

குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் கோப்பையை வென்ற பிரான்ஸ் அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்தப் போட்டியில் பிரான்ஸ் தொடர்ந்து சிறப்பாள ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக பிரதமர் கூறியுள்ளார் இறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவிளாலும் குரோஷியாவும் சிறப்பாக அடியதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பையை வென்றதை அடுத்து அந்நாட்டு மக்கள் அதளை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னிலையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிக்காமி கூறியுள்ளார் நேற்று மதுரையில் தமிழக அரசின் சாதனை விளக்க சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் காவிரி பிரச்னைக்கு நல்ல தீர்வினை அஇஅதிமுக அரசு பெற்றுத் தந்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார்

கூவிரியில் கூடுதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஊவிரி கரையோரப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கெல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பொள்ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆஸாத் தலைமையில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் பல்வேறு கட்சிகள் பங்கேற்கவுள்ளன இதேபோல் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது இந்தக் கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் நேற்று கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டங்களுக்கான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்தரும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழக அரசின் ஒப்பந்தப்புள்ளிகள் வெளிப்படைத்தன்மை கொண்டது என்றும் இதில் முறைகேட்டிற்கு வாய்ப்பில்லை என்றும் உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் மன்னர்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முட்டை மற்றும் பருப்பு கொள்முதலில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அரசியல் ஆதாயத்திற்காக இதுடோன்ற குற்றச்சாட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு காமராஜ் கூறினார் மத்திய அரசின் சாலை மேம்பாட்டுத் திட்டங்கள் மூலம் தேனி மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மூலம் அவசர சிகிச்சைக்கும் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் திரு

ஈராக்குக்கு வாரத்திற்கு நான்கு முறை இயக்கப்டட்டு வரும் விமான சேவையை பாதுகாப்பு வரணங்களுக்காக ரத்து செய்வதாக ஜோர்டான் அறிவித்துள்ளது

நாமக்கல் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் இலுப்புலி மானிக்கம்பாளையம் ஏரிகளை புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு தங்கமணி நேற்று தொடங்கி வைத்தார் குற்றால அருவிகளில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கற்றுவாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி குந்தா பந்தலூர் கூடலூர் ஆகிய தாலுகாக்களுக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

மகளிர் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கமும் ஆடவர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் இந்தியாவுக்கு கிடைத்தது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது